நரேந்திர மோடி க்கும் ஜப்பானியப் பிரதமர் திரு

உலக அளவில் முதலீட்டாளர்களைக் கவரும் முக்கிய முதலீட்டுக் கேந்திரமாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டோக்கியோ வில் நடைபெற்ற வர்த்தக கருத்தரங்கில் கூறினார் அயோத்தி நிலம் பற்றிய அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மீதான சிவில் மேல்முறையீட்டு மனுக்கள் அடுத்த ஜனவரி மாதம் விசாரிக்கப்படும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் இரைப்பை குடலியல் அறுவை சிகிச்சைத் துறை மருத்துவ ஊட்டச்சத்து மற்றும் வளர்சிதை கழகத்தால் மேம்பட்ட ஊட்டச்சத்து கல்வி மையமாக அங்கீகரிக்கப் பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கும் ஜப்பானியப் பிரதமர் திரு

ஜப்பானியப் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதைகளைத் தொடர்ந்து அவர் ஜப்பானியப் பிரதமரை பிரதிநிதிகள் நிலையில் சந்தித்துப் பேசினார் இரு தலைவர்களும் பரஸ்பர அக்கறையுள்ள பல்வேறு இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகளை விவாதித்தனர்

இந்திய ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யவும் உலக நாடுகளுக்கிடையே மக்கள் தொழில்நுட்பங்கள் மற்றும் கருத்துக்களின் தடையற்ற பரிமாற்றத்தை உறுதிப்படுத்துவதில் ஒருங்கிணைந்து பாடுபடவும் இருநாடுகளும் ஒப்புக்கொண்டன இந்தோ ஜப்பான் ஒத்துழைப்பின் முக்கியச் சின்னமாகத் திகழும் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்தில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் இரு தலைவர்களும் மறுஆய்வு செய்தனர் டிஜிட்டல் முதல் சைபர் வெளி வரையிலும் கடலாய்வு முதல் விண்வெளி ஆராய்ச்சி வரையிலும் எல்லாத் துறைகளிலும் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்த இருநாடுகளும் இணங்கி இருப்பதாக உச்ச மாநாட்டிற்குப் பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் உலக அளவில் முதலீட்டாளர்களைக் கவரும் முக்கிய முதலீட்டுக் கேந்திரமாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இந்தியாவில் தெழில் தொடங்க ஜப்பானைச் சேர்ந்த பெரிய கார்பொரேட் நிறுவனங்கள் மட்டுமின்றி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களையும் இந்தியா வரவேற்பதாக பிரதமர் தெரிவித்தார் இந்திய இளைஞர்சள் ஜப்பானிய நிறுவனங்களில் பணிபுரிய மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் இதனால் பரஸ்பரம் இரு தரப்பினருக்கும் நன்னை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய மெனபொருளும் ஜப்பானிய மென்பொருளும் இணைந்தால் அசைக்க முடியாத வெற்றிக் க்கட்டணியாக அமையும் எனக் குறிப்பிட்ட அவர் இதற்குத் தேவையான சூழலை உருவாக்கும் வகையில் உலகத் தரம் வாய்ந்த கட்டமைப்பு வசதிகள் தற்போது இந்தியா வில் வேகமாக மேம்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்ழனார் டிஜிட்டல் துறையில் செயற்கை நுண்ணறிவு ரோபோடிக்ஸ் ஐஓடி முப்பரிமாண அச்சிடல் போன்ற தொழில்நுட்பங்களில் இந்தியா விற்கும் ஜப்பானிற்கும் இடையே ஒத்துழைப்பு சாத்தியம் என்று திரு நரேந்திர மோடி கூறினார் இந்தியா வின் சாகர் மாலா துறைமுக மேம்பாட்டுத் திட்டத்திலும் ஸ்மார்ட் நகரங்கள் மெட்ரோ ரயில் அதிவேக நெடும்பாதை உள்நாட்டு நீர் வரழிகள் மற்றும் பசுமை எரிசக்தித் திட்டங்களிலும் ஜப்பானியத் தொழில் அதிபர்களுக்கு பல முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவும் ஜப்பானும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதுடன் இந்தோ பசிபிக் தெற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க பிராந்தியங்களிலும் ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார்

ஜனவரி யில் பொருத்தமான பெஞ்ச் ஒன்றின் விசாரணைப் பட்டியலில் இம்மனுக்கள் சேர்க்கப்படும் என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு

கவுல் திரு

எம் ஜோசப் ஆகயோர் அடங்கிய பெஞ்ச் இன்று இதைத் தெரிவித்தது முன்னதாக கடந்த செப்டம்பரில் அப்போதைய தலைமை நீதிபதி திரு

புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் இரைப்பை குடலியல் அறுவை சிகிச்சைத் துறை மருத்துவ ஊட்டச்சத்து மற்றும் வளர்சிதை கழகத்தால் மேம்பட்ட ஊட்டச்சத்து கல்வி மையமாக அங்கீகரிக்கப் பட்டுள்ளது ஜிப்மரில் ஆரம்பத்தில் இருந்தே மருத்துவ ஊட்டச்சத்து தொடர்பாக பல்வேறு பயிலரங்குகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு வருவதன் அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த அங்கீகாரத்தைத் தொடர்ந்து இரைப்பை குடலியல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நோயாளிகள் ஜிப்மரைத் ஊட்டச்சத்து தொடர்புகொள்ளலாம் என்றும் இரைப்பை குடலியல் ஊட்டச்சத்தில் ஆர்வம் உள்ள ஊட்டச்சத்து நிபுணர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை ஜிப்மர் வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுவை அரசின் தலைமைச் செயலகம் தலைமை ஊழல் தடுப்பு அதிகாரியுமான திரு அஸ்வினி குமார் ஊழல்தடுப்னபு விழிப்புணர்வு வரத்தை ஒட்டி இன்று தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு நேர்மைக்கான உறுதிமொழி செய்துவைத்தார்

புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அரசின் நிதி நெருக்கடியை அடிக்கடி சுட்டிக்காட்டி வரும் நிலையிலும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தொடர்ந்து தேவையற்ற செலவுகளில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருப்பதாக மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சர்கள் அலுவலகங்களில் கடந்த ஆராண்டில் மட்டும் பூங்கொத்துகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிய வகையிலும் பயணச் செலவு மற்றும் மொபைல் கட்டணமாகவும் பெருந்தொகை செலவிடப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் இதுபற்றிய விவரங்களை தகவல் உரிமை சட்ட மனு மூலம் தாம் பெற்றுள்ளதாகவும் ஊழியர்கள் பல மாதங்களாக சம்பளம் இன்றி தவிக்கும் நிலையில் மக்களின் வரிப்பணம் இவ்வாறு செலவிடப்படுவது குறித்து பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரிடம் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதுவையில் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட லாட்டரி விற்பனையை மீண்டும் தொடக்க அரசு முயல்வது ஏழைகளை ஏமாற்றும் செயல் எனக் குறிப்பிட்ட அவர் அரசு இதுகுறித்து அடுத்த நடவடிக்கை எடுக்கும் முன்பாக துணைநிலை ஆளுனர் மற்றும் பொது மக்களின் கருத்துக்களைப் பெறவேண்டும் என்றார் பாரதியார் பல்கலைக்கூடத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் உத்தேசத்தை புதுவை அரசு கைவிட்டு கூடுதல் நிதி ஒதுக்குவதன் மூலம் பல்கலைக்கூடத்தை மேம்படுத்த வேண்டுமென மக்கள் உரிமைக் கூட்டமைப்பின் செயலர் திரு சுகுமாரன் கோரியுள்ளார் புதுவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர்

ஜிப்மர் செவிலியர் பயிற்சிக் கல்ல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான விளக்கேற்றும் வழா நவம்பர் தேதி டாக்டர்

பி ஜே அப்துல்கலாம் ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற உள்ளது ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் விவேகானந்தம் செவிலியர் பயிற்சிக் கல்லூரியின் பொறுப்பு ம் முதல்வர் டாக்டர்

ஜே குமாரி உள்ளிட்டோர் கலந்துகொள்ளும் இவ்விழாவில் முதலாம் ஆண்டு செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கு லாரன்ஸ் நைட்டிங்கேல் உறுதிமொழியும் செய்துவைக்கப்படும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கும் ஜப்பானியப் பிரதமர் திரு

உலக அளவில் முதலீட்டாளர்களைக் கவரும் முக்கிய முதலீட்டுக் கேந்திரமாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டோக்கியோ வில் நடைபெற்ற வர்த்தக கருத்தரங்கில் கூறினார் அயோத்தி நிலம் பற்றிய அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு மீதான சிவில் மேல்முறையீட்டு மனுக்கள் அடுத்த ஜனவரி மாதம் விசாரிக்கப்படும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் இரைப்பை குடலியல் அறுவை சிகிச்சைத் துறை மருத்துவ ஊட்டச்சத்து மற்றும் வளர்சிதை கழகத்தால் மேம்பட்ட ஊட்டச்சத்து கல்வி மையமாக அங்கீகரிக்கப் பட்டுள்ளது